இரு கட்சிகளும் சேர்ந்தே வரும் தேர்தல்களை சந்திக்கும் என்று புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்யா செயற்கைக் கோள் விரைவில் விண்ணில் ஏவப்படும் என்று சத்தீஷ் தாவண் விண்வெளி ஆராய்ச்சி மைய இயக்குனர் திரு ராஜராஜன் தெரிவித்துள்ளார் புதுவை தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் என இக்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலினை இன்று புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு அழகரி உள்ளிட்ட பலர் சந்தித்தனர் இந்த சந்திப்பிற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்தப் பிளவும் இல்லை என்றும் புதுவை தமிழகத்தில் இக்கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் தெரிவித்தார் வரும் சட்டமன்றத் தேர்தலிலும் இக்கூட்டணி தொடரும் என்று கூறிய அவர் தமிழ்நாட்டில் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்க காங்கிரஸ் கட்சி பாடுபடும் என்றார் கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த திரு நாராயணசாமி உள்ளாட்சித் தேர்தலில் கிராமப் பகுதிகளில் கட்சிகள் தனித்தனியாகப் போட்டியிடுவது பொதுவாக ஆங்காங்கே நடைபெறுவதுதான் என்றும் இதன் காரணமாக கூட்டணியில் எந்த பாதிப்பும் இருக்காது என்றும் தெரிவித்தார் கூட்டணியில் கட்சிகளிடையே ஒருசில நேரங்களில் கருந்து வேறுபாடுகள் வருவது வழக்கமான ஒன்றுதான் என்றாலும் அதை பேசித் தீர்த்துக்கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் கூட்டணி குறித்து பேசுவதை திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் தவிர்க்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

க

திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த வித கருத்து வேறுபாடுகளும் இல்லையென தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு அழகிரி தெரிவித்துள்ளதைச் சுட்டிக்காட்டியுள்ள திரு

புதுவையில் இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அரசு மருத்துவ மனைகள் சுகாதார நிலையங்கள் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு மையங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்களில் இந்த போலியோ சொட்டு மருந்து போடும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதைத் தவிர பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் ஆகியவற்றிலும் போலியோ சொட்டு மருந்து போடும் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன

தொலைதாரப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்காக ஆயிரம் நடமாடும் மருத்துவக் குழுக்கள் மூலம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலா துறை அமைச்சர் திரு பிரஹலாத்சிங் பட்டேல் தெரிவித்துள்ளார்

மாமல்லபுரம் ஹம்பி தாஜ்மஹால் கஜுராஹோ அஜந்தா மற்றும் எல்லோரா ஆகியவை இதில் அடங்கும் என்று கூறினார்

இதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப் பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

நரேந்திர மோடி விரும்புவதாக அவர் கூறினார் இதற்கு ஏற்ற வகையில் ஈ விசா பெறுவதற்சகான விதிமுறைகள் எளிதாக்கப் பட்டிருப்பதாக அவர் கூறினார்

தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் பிரதமர் திரு ந்நேரந்திர மோடியும் சீன அதிபர் திரு

பிரஹலாத் பட்டேல் தெரிவித்தார்

சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்யா செயற்கைக் கோள் விரைவில் ஏவப்படும் என்று சத்தீஷ் தாவண் விண்வெளி ஆராய்ச்சி மைய இயக்குனர் திரு ராஜராஜன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள பெட்டிசெமினார் மேவல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராகப் பங்குகொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதைத் தெரிவித்தார் சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்படும் செயற்கைக்கோள் சூரியனின் தன்மை குறித்த பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்யும் என்ற அவர் செயற்கைக் கோள்கள் பல்வேறு ஆய்வுகளுக்காக விண்ணில் செலுத்தப்படுவதாகத் தெரிவித்தார் மக்களின் மேம்பாட்டிற்கும் தண்ணீர் பற்றாக்குறையைத் தீர்க்கவும் செயற்கைக் கோள்கள் பயன்படுத்தப் படும் என்று அவர் கூறினார் தமிழ்நாட்டில் குலசேகரன்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான முதல்கட்டப் பணிகள் ஆரம்பிக்கப் பட்டுள்ளதாக அவர் கூறினார் முன்னதாக பெட்டிசெமினார் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் அறிவியல் படைப்புகளைப் பார்விட்ட அவர் மாணவர்கள் தாங்களே செய்வதற்காக ஆசிரியர்களால் தெரிவிக்கப்படும் ப்ராஜக்டுகளை அவர்களே செய்யவேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் படிப்போடு சுய ஒழுக்கமும் அவசியம் என்று அவர் கூறினார் மாணவர்கள் படிப்பைத் தவிர வேறு எதிலும் கவனம் செலுத்தக்கூடாது என்ற அவர் மாணவர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் பதில் அளித்தார் புதுவை தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முடிவடைந்துவிட்ட நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக புதுவை தமிழகத்தில் ஒருசில இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவையில் மழை வானிலை காணப்படுகிறது தமிழ்நாட்டைப் பொறுத்தவரையில் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி ஆலப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளது திருவண்ணாமலை விழுப்புரம் சிவகங்கை மாவட்டங்களில் விட்டுவிட்டு மழை பெய்துள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல இடங்களில் இன்று காலை நல்ல மழை பெய்தது தஞ்சாலூர் மாவட்டத்திலும் மிதமான மழை பெய்துள்ளது அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்களுக்கு இந்த மழையால் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர்

சுற்றுச் சூழலுக்கு ஏற்றதாகவும் கரியமில வாயு வெளியீடு மிகமிகக் இருப்பதாலும் மின்சார வாகனங்களே நம் நாட்டின் குறைவாக எதிர்காலம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் கூறியுள்ளார் அவர் இன்று கிரேட்டர் நொய்டா வில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசினார்

எரிசக்தியைக் குறைவாகப் பயன்படுத்தும் எல்ஈடி பல்புகளின் உபயோகத்தை அரசு ஊக்குவிப்பதாக திரு ஜவுடேகர் தெரிவித்தார்

மின்சாரமே நாட்டின் எதிர்காலம் என்பதால் நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு கிடைக்கச் செய்ய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் திரு ஜவுடேகர் மேலும் கூறினார் மாணவர்களிடையே தேர்வு தொடர்பான அச்சத்தைப் போக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறு நாள் புதுடில்லி தல்கடோரா மைதானத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார்

தேர்வு காலத்தில் மன அழுத்தத்தை எதிர்கொள்வது உள்ளிட்ட மாணவர்களின் கேள்விகளுக்கு பிரதமர் இந்நிகழ்ச்சியில் பதில் அளிப்பார்

பிரதமரின் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை அனைத்து பள்ளிகளிலும் ஒளிபரப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது

கிரண்பேடி தொடக்கி வைக்கிறார்

இதில் பங்கேற்கும் இளைஞர்கள் புதுவையின் பல இடங்களுக்குச் சென்று மக்களின் கலாச்சாரம் கலை உடை பழக்கவழக்கங்கள் மற்றும் உணவுமுறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களைத் தெரிந்து கொள்ள உள்ளனர்

நாராயணசாமி அமைச்சர்கள் மற்றும் நேரு யுவக் கேந்திரா தேசிய துணைத்தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்துகொள்ள இருக்கிறார்கள

மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுவை தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்று இக்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் இரு கட்சிகளும் சேர்ந்தே வரும் தேர்தல்களை சந்திக்கும் என்று புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்யா செயற்கைக் கோள் விரைவில் விண்ணில் ஏவப்படும் என்று சத்தீஷ் தாவண் விண்வெளி ஆராய்ச்சி மைய இயக்குனர் திரு ராஜராஜன் தெரிவித்துள்ளார்